நரேந்திர மோடி இன்று விரிவாக மறுஆய்வு செய்தார்

எடப்பாடி பழனிசாமி இன்று தொடக்கி வைத்தார்

நரேந்திர மோடி இன்று விரிவான முறையில் மறு ஆய்வு செய்தார் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வந்து இறங்குபவர்களை பரிசோதித்து உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து மத்திய அமைச்சகங்களும் மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொருவரும் சுய பாதுகாப்பிற்கான சிறு சிறு முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமே தவிர பீதியடையத் தேவையில்லை என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

இதன்படி இத்தகைய மருந்துகள் மற்றும் இடுபொருட்களை ஏற்றுமதி செய்ய வெளிவர்த்தக இயக்குநரகத்திடம் லைசன்ஸ் பெற வேண்டும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறைக்கு தேவையான ரசாயன இடுபொருட்கள் பெரும்பாலும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற போதிலும் சிறு அளவில் ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது

இந்நாடுகளில் இருந்து மிக முக்கிய தேவைகளுக்காக இந்தியா வரவிரும்புவோர் தங்களுக்கு அருகாமையில் உள்ள இந்தியத் தூதரகங்களை மீண்டும் அணுகி புதிய விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

வைரஸ் தாக்குதலால் உலக அளவிலான நிதிச் சந்தையில் ஆபத்தை தவிர்த்து பாதுகாப்பு தேடும் போக்கு தீவிரமடைந்து விலை ஏற்றத் தாழ்வுகள் கனிசமாக அதிகரித்துள்ள நிலையில் உள்நாட்டு நிதிச் சந்தை சுமுகமாக செயல்படுவதை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அறிக்கை ஒன்றில் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது

பிரதமர் திரு

இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் சாதனைப் பெண்கள் மகளிர் தினத்தன்று பிரதமரின் சமுக ஊடக பக்கங்களில் தங்களின் கருத்துக்களை உலகிற்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கப்படும் நாட்டின் வளர்ச்சிக்கு சமுகத்தில் அமைதி நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை அவசியம் என்பதால் இம் மூன்றையும் பிஜேபி எம்பிக்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் பிஜேபி நாடாளுமன்றக் குழவின் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் தேசிய நலனுக்கே பிஜேபி எம்பிக்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என பிரதமர் இக்கூட்டத்தில் கேட்டுக்கொண்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் டெல்லி வன்முறைகள் தொடர்பாக எதிர்கட்சிகள் ஏற்படுத்திய தொடர் அமளியால் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன

ஹோலி பண்டிகை முடிந்த பின்னர் டெல்லி வன்முறைகள் குறித்து அவையில் விவாதிக்கலாம் என மக்களவைத் தலைவர் கூறியபோதிலும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதை ஏற்காமல் அவையின் மையப்பகுதியில் கூடி அமளி ஏற்படுத்தின கூச்சல் குழப்பத்திற்கு இடையிலேயே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் வங்கி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை அவையில் அறிமுகப்படுத்தினார்

பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் டெல்லியில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்பதே அரசின் முன் உரிமை என்றும் இரு அவைகளிலும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜரிவால் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்

எடப்பாடி பழனிசாமி இன்று தொடக்கி வைத்தார் இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் இத்திட்டத்தினால் தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்கும் என்றார்

நாட்டிலேயே மிகச் சிறப்பாக செயல்படும் தமிழக மருத்துவ துறையினர் கொரோனா வைரசுக்கு மருந்து கண்டுபிடித்து சாதனை படைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உலக வங்கியின் கடன் உதவியுடன் கூடிய இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தொற்று நோய் அல்லாத நோய்களை கட்டுப்படுத்தவும் சாலை விபத்துகளை குறைக்கவும் அரசு மருத்துவ மனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் புதுச்சேரியில் அரசு துறைகளுக்கான பணிநியமனங்களில் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தடை ஏற்படுத்துவதாக அண்மையில் ஒரு பத்திரிக்கையில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது உள்நோக்கம் கொண்டது என்று துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் தீர்க்க ஒவ்வொரு துறையும் உறுதியளித்ததை தொடர்ந்து இதில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்தும் மறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப் பட்டுள்ளன உரிய தேதிக்குள் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் பொறுப்பு துணைநிலை ஆளுநரின் சிறப்பு செயலரிடம் ஒப்படைக்கப் பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு இன்று காவல்துறை தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டது நீதித்துறை காவல்துறை சிறை நிர்வாகம் ஆகிய மூன்றும் ஒன்றுடன் ஒன்று இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று மதிப்பீட்டுக் தழுவின் தலைவரும் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவருமான திரு